பழனிச்சாமி அறிவுறுத்தியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்தியப்பிரதேச மாநில நடைபாதை வியாபாரிகளுடன் ஸ்வநிதி ஸம்வாத் திட்டத்தின்கீழ் இன்று கலந்துரையாடி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்

நீட் நுழைவுத்தேர்வை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

எடப்பாடி கே

திருவண்ணாமலையில் சற்றுமுன் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் நோய் தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இறப்பவர்களின் எண்ணிக்கை குறைவாகவும் உள்ளதாக கூறினார்

முன்னதாக மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்தில் கோவிட் ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றியஅவர் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட உரிய நடவடிக்கைகளால்தான் கோவிட் தொற்று இறப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக குறிப்பிட்டார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கூடுதல் மருத்துவர்கள் செவிலியர்களை நியமிப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

சாதாரண காய்ச்சல்களுக்கு சிகிச்சை அளிக்க மினி கிளினிக் ஏற்படுத்தப்படும் என்றார்

ஏரிகள் நிறைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் குடி மராமத்து திட்டத்தின்மூலம் ஏரிகள் தூர் வாரப்பட்டிருப்பதாக கூறினார்

தமது பயணத்தின் ஒருபகுதியாக சிறு குறு நடுத்தர கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மகளிர் சுய உதவி குழுவினருடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பின்னர் மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார்

மத்திய பிரதேச மாநில நடைபாதை வியாபாரிகளுடன் ஆத்ம நிர்பார் ஸ்வநிதி ஸம்வாத் திட்டத்தின்கீழ் இன்று பிரதமர் கலந்துரையாடியபோது மண்பாண்ட பயன்பாட்டை வலியுறுத்தினார்

பிரதமர் சுயளைழஇ குவாலியர் இந்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நடைபாதை வியாபாரிகளுடன் பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் குறித்து கலந்துரையாடினார் இந்த உரையாடலின்போது உஜ்வாலா யோஜனா சமையல் எரிவாயு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பிரதமரின் ஆவாஸ் திட்டம் போன்றவற்றின் பயன்கள் குறித்தும் அவர்களிடம் கேட்டறிந்தார்

சுயளைழ மாவட்டத்தைச் சேர்ந்த நடைபாதை வியாபாரியின் டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தணைகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார்

நடை பாதை வியாபாரிகளுடன் உரையாடும்போதுதான் கடின உழைப்பையும் அவர்களின் அனுபவங்களையும் அறிந்துகொள்ள வாய்ப்பு ஏற்படும் என்றும் கூறினார் மத்தியப்பிரதேச மாநிலத்தில் நான்கரை லட்சம் வியாபாரிகள் ஸ்வநிதி ஸம்வாத் திட்டத்தின்கீழ் பெயர் பதிவு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் பாராட்டினார்

அனந்தபூரிலிருந்து தில்லி ஆதர்நகர் வரை செல்லும் இந்த ரயிலில் வேளாண் சார்ந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு

பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு

பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்தோ பசி

பிக் கடல்சார் பாதுகாப்பு தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கிய இடம்பெறும்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

உதயகுமார் கிஸான் முறைகேடுகள் தொடர்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் உரிய விசாரணை நடத்தி முறைகேடாக பெறப்பட்ட பணம் முழுமையாக மீட்கப்படும் என்று உறுதியளித்தார்

கடம்பூர் ராஜு தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பது குறித்து மத்தியஅரசு வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

ராசா திரு

சென்னையில் இன்று நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது இக்கூட்டத்தில் முதுநிலை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர்களுக்கு உள் ஒதுக்கீட்டை உறுதிசெய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

எஸ் ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு ஜெர்மனியின் அலெக்ஸாண்டர் செவ்ரவ் முன்னேறியுள்ளார்

மகளிர் ஒந்றையர் பிரிவில் அரையிறுதியில் ஜப்பானின் நவோமி ஒஸாகா அமெரிக்காவின் ஜெனி பர் பிராடியை எதிர்கொள்கிறார்